ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மத்திய அரசின் கிராமப்புறங்களுக்கான நீர் மேலாண்மைத் திட்டத்தில் தமிழகத்தையும் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சிறந்த நிர்வாகத்திற்கான மாநில அரசுகளின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது

சென்னை அணியை வென்றது ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது

வாக்குப்பதிவு அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

இந்த தேர்தலில் ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு நிறம் என நான்கு நிறங்களில் நான்கு வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தபடவுள்ளன வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தருமபுரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவிற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் தருமபரி நல்லம்பள்ளி அருர் பாப்பிரொட்டிப்பட்டி கடம்பூர் ஆகிய ஐந்து ஒன்றியங்களுக்கும் முதல்கட்டமாக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது

இன்னும் சற்றுநோத்தில் வாக்குப்பதிவு தொடங்கவுள்ளது இதனால் வாக்காளர்கள் வாக்களிக்க ஆர்வத்தடன் உள்ளனர் நாகையிலிருந்து செல்வன் ஜெபாஜ் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் திங்கட்கிழமை நடைபெறுகிறது இரண்டு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி எண்ணப்படுகின்றன மத்திய அரசின் கிராமப்புறங்களுக்கான நீர் மேலாண்மை திட்டத்தில் தமிழகத்தையும் இணைக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்காக குடிமராமத்து திட்டம் விவசாயிகளின் பங்களிப்போடு மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீர் ஆதாரங்களை பாதுகாத்து ஒருங்கிணைப்பதற்காக தமிழக அரசு தொடங்கியுள்ள இயக்கம் மக்கள் இயக்கமாக உடுவெடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் அந்தக் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அண்மையில் தொடங்கிய கிராமப்புறங்களுக்கான நீர் மேலாண்மைத் திட்டத்தில் தமிழக அரசு இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைக் கருத்தில் கொண்டு தமிழகத்தையும் இந்த திட்டத்தில் இணைக்க மத்திய நீர்வள அமைச்சகத்திற்கு அறிவுறுத்துமாறு திரு எடப்பாடி பழனிசாமி அந்தக் கடிதத்தில் கோரியுள்ளார் சிறந்த நிர்வாகத்திற்கான மாநில அரசுகளின் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது இதுதொடர்பான தரவரிசைப் பட்டியலை மத்திய அரசு நேற்று வெளியிட்டுள்ளது இதில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முதலிடத்தை பிடித்த போதிலும்

நீதி மற்றும் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு பட்டியலில் தமிழக அரசு முதல் இடத்தைப் பிடித்துள்ளது அரையாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று மாநில தொடக்கக் கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தில்லியில் நடைபெற்ற போராட்டங்களுக்கும் வன்முறைகளுக்கும் காங்கிரஸ்தான் காரணம் என்று குறை கூறினார் மக்கள் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிவரும் திட்டங்களையும் திரு அமித் ஷா பட்டியலிட்டார்

க ஸ்டாலின் வினவியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதுகுறித்து மத்திய அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியத்தின் தலைவர் திரு வினோத்குமார் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கு மாற்றியமைக்கப்பட்ட ரயில்வே வாரியம் முன்னுரிமை அளிக்கவுள்ளதாகவும் தெரிவித்தார்

சீனா ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகள் பங்கேற்றுள்ள கூட்டு கடற்படைப் பயிற்சி ஓமன் வளைகுடா பகுதியில் இன்று தொடங்குகிறது

தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் நேற்று ஆய்வு மேற்கொண்டது

தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக் கழகத்தில் தேர்வுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலஅவகாசம்

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்திப்பிரிவின் திண்டுக்கல் மாவட்டத்திற்கான செய்தியாளர் திரு சுப்பிரமணிய பாரதி நேற்று மாரடைப்பால் காலமானார்

சண்முகசுந்தரம் நேற்று தொடங்கி வைத்தார்

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது இரண்டாவது போட்டி நாளையும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் திங்கட்கிழமையும் நடைபெறவுள்ளன தமிழகத்திற்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மத்தியப்பிரதேச அணி வலுவான நிலையில் உள்ளது

இன்று புவனேஷ்வரில் நடைபெறவுள்ள போட்டியில் ஒடிசா அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது

உலக செஸ் சாம்பியன் போட்டி ரஷ்யாவில் நாளை தொடங்கி வரும் திங்கட்கிழமை வரை நடைபெறவுள்ளது